முடிவடைவதைபொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன

கருத்து தெரிவித்ததற்கு உச்சநீதிமன்றம் அவரிடம் விளக்கம் கேட்டுள்ளது

பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

அசாம் பீகார் ஒடிசா மாநிலங்களில் தவா ஐந்து சத்தீஷ்கர்

இதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் குறாவளி குற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் கடும் வெய்யிலையும் பொருட்படுத்தாது வேட்பாளா்களும் வீதி வீதியாக சென்று இறுதி கட்ட வாக்குசேகிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஒருங்கிணைப்பாளரும் அஇஅதிமுக இணை முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஈரோட்டில் தமது கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அஇஅதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று கூறினார் முதலமைச்சர் ஜெயலலிதா வின் மறைவுக்கு பின்னர் ஆட்சியை நடத்துவதற்கு தாம் பெரும் சவாலான முடிவுகளை எடுக்க நேரிட்டதாக அவர் தெரிவித்தார் மக்கள் நலத் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதால் தமது அரசுக்கு மக்களின் செல்வாக்கு கிடைத்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவா் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தியதாகக் கூறினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு தேர்தல் வாக்குறதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் விவசாயிகளும் வியாபாரிகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம்சாட்டினார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலம் கிர் சோம்நாத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரள மாநிலத்தில் உள்ள தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருவனந்தபுரத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் கொல்லம் ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களுக்கு அவர் நாளை செல்கிறார் பிஜேபி மூத்த தலைவரும் உத்தரப் பிரதேச முதலமைச்சருமான யோகி ஆதித்யநாத் ஒடிசா மாநிலம் ரூர் கேலா வில் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப் பிரதேச மாநிலம் பதேபூர் சிக்ரியிலும் பிஜேபி முத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங் பதேப்பூர் சிக்ரி மத்ரா ராம்பூர் தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கஷ்கஞ்ச் மொரதாபாத் தொகுதியிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

இதில் ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்

இருவரும் வெவ்வேறு பிரச்சாரக் கூட்டங்களில் மத ரீதியில் சர்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததால் எழுந்த புகாரை அடுத்து தேர்தல் மேற்கொண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை சரிதம் குறித்த திரைப்படத்தை முழுமையாக பார்த்து அதனை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வரும் வரை தடை செய்யலாமா என்பது குறித்து வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் குழு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் செயலர் திரு எம் ராஜீவன் இவ்வாண்டு தென்மேற்கு பருவமனழ காலத்தில் மிதமான மழை இருக்கும் என்றார் பருவமனழ காலத்தில் நாடு முழுவதும் பரவலான மனழ இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாள தீர்ப்பு குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கருத்து தெரிவித்ததற்கு உச்சநீதிமன்றம் அவரிடம் அவரும் திங்கட்கிழமைக்குள் விளக்கம் அளிக்குமாறு கோரியுள்ளது

இதனிடையே ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மீது திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் திரு ராகுல்காந்தி தொடர்ந்து பேசி வருவதாக குற்றம் சாட்டினார்

உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் தொகுதி பிஜேபி வேட்பாளர் ஜெயப்பிரதா குறித்து சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் திரு ஆசம்கான் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரி தேசிய மகளிர் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரான வகையில் திரு ஆசம்கான் நடந்து கொண்டதாகவும் அவதுறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாகவும் கூறினார் தேர்தல் ஆணையம் இப்பிரச்சனை குறித்து விசாரணை மேற்கொண்டு ஆசம்கான் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்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

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றார் நாளை மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி அதற்குப் பின்னா் அரசியல் கட்சியினரோ பொதுமக்களோ யாரும் வாக்கு சேகிக்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என்று அவர் தெரிவித்தார் தங்கும் விடுதிகளில் இருக்கும் தொகுதிக்கு வெளியே உள்ளவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென்றும் திரு சத்யபிரதா சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார் வாக்குச்சாவடிகளுக்குள் வாக்காளர்கள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்

விளைபாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜய்சங்கர் இடம்பெற்றுள்ளார் மகேந்திரசிங் தோனி சிக்கர்தவான் ரோஹித் சா்மா தினேஷ் காா்த்திக் ரவீந்திர ஐடேஜா ஐஸ்ப்ரீத் பூம்ப்ரா புவனேஷ்குமார் முகமது ஷமி உஜ்வேந்த்ர சாஹல் குல்தீப் யாதவ் கேதர் ஜாதவ் ஹர்திப் பாண்டியா கே எல் ராகுல் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ள இதர வீரர்களாவர்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது